கோவிந்த் வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார்

தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்தோளேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் சாய்னா சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் இன்று பங்கேற்கின்றனர்

ராம்நாத் கோவிந்த் இன்று நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார்

குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலி இரவு ஒன்பதரை மணிக்கு ஒலிபரப்புகிறது அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

முதன்முறையாக இந்த வகையில் செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது பெருமைக்குரியதாகும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்

விண்வெளி ஆராய்ச்சியில் மாணவர்கள் கூடுதலாக ஈடுபட ஊக்கமளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று நிறைவடைந்த இந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றார் இதனை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் திரு சம்பத் தெரிவித்தார் இதற்கிடையே இந்த மாநாட்டின் வெற்றி என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் முழு விவரமும் வெளி வந்த பிறகுதான் தெரிய வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேற ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் இந்த மாநாடு விளம்பரத்திற்காக மட்டும் தான் நடத்தப்பட்டதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறினார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாதுகாக்கும் அரசாக தமிழக அரசு உள்ளது என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கேற்ப போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தல் நடைமுறையில் இளைஞர்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன சிபிஐ இயக்குளரை தேர்வு செய்வதற்கான உயர்நிலைக்குழுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சள் கோகோய் மக்களவை காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பங்கேற்ற இந்தக் கூட்டத்தில் புதிய இயக்குனரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இருப்பினும் இந்தக் கூட்டத்தில் முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று எதகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தக்குழு மீண்டும் கூடி சிபிஐ இயக்குனரை தேர்வு செய்யவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வாக்கு வங்கி அரசியலைக் கருத்தில் கொண்டு இத்தகைய நடவடிக்கைகளில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருவதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார்

கடல்சார் பாதுகாப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் மாலத்தீவும் முடிவு செய்துள்ளன அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக முதல் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்நிய செலாவணி நிதியம் கூறியுள்ளது குடியரசு தின கொண்டாட்டத்தின்போது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புக்கு தொடர்புடைய இரண்டு பேரை தில்லியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர்

சென்னை மண்டல சுங்க மறைமுக வரி மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மையத்தின் கண்காணிப்பாளரான திரு ஆர் ஸ்ரீவட்சனுக்கு சிறப்பாக பணிபுரிந்ததற்கான குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டம் அலக்கட்டு மலைக்கிராமத்தில் வேளாண் துறை மூவம் கோழி வளர்ப்பு பயிற்சி நேற்று நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டங்கள் நேற்று அகற்றப்பட்டன

நேப்பியரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இந்தோளேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன